மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதை உணர்த்தியிருப்பதாக நிதி அமைச்ச் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்

தொடங்கி வைக்கிறார்

ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

போட்டி ட்டிராவில் முடிவடைந்து இனி விரிவான செய்திகள் அனைத்து தரப்பினின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு அம்சமாக பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு அம்சங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகக் குறிப்பிட்டா் பண மதிப்பிழப்பு மற்றும் கறுப்புப் பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் வரி வசூலை அதிகரிப்பதற்கு உதவியதாகவும் அவர் கூறினார் ரயில்வேயில் இதுவரை இல்வாத அளவிற்கு சரக்குகள் கையாளப்பட்டிருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை வரவேற்றும் குறை கூறியும் தலைவர்கள் பவர் கருத்து தெரிவித்துள்ளனர் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது என்று குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலனை மேம்படுத்தவதற்கான பல்வேறு திட்டங்கள் இதில இடம்பெற்றுள்ளதாகக் கூறினார் நடுத்தர மக்களின் வாங்கும் திறனை அதிகிப்பதற்கு இது உதவியுள்ளதாக திரு அருண்ஜேட்வி கருத்து தெரிவித்துள்ளார் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் ஏழைகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் மத்திய அரசு உறுதிபுடன் இருப்பதை இந்த பட்ஜெட் உணர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகத் தெிவித்தாா் தேர்தலை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் இது என எதிர்க்கட்சிகள் குற்றம்சாட்டியுள்ளன விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது அவர்களை அவமதிப்பு செய்வதற்கு ஒப்பாகும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக கபைகளின் கூட்டமைப்பு இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது இதேபோல் தொழில்துறை கூட்டமைப்பினரும் பட்ஜெட்டை வரவேற்றுளளனா் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது என்றும் அவர்கள் கருத்து தெிவித்துள்ளனர் விவசாயிகள் நலனுக்காள திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று நபார்டு வங்கி கருத்து தெரிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இது என்று மணிப்பூர் அரசு கூறியுள்ளது வடகிழக்கு மாநிலங்களின் வளா்ச்சிக்கு உயா் முன்னுரிமை இதில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய ஜனதாதள் கட்சித் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திருநிதிஷ்குமாரும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளார் ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவா் கருத்து தெரிவித்துள்ளார் அமைப்புசாரா தொழிலாளா்கள் பயன்பெறும் வகையில் மாதத்திற்கு மூவாயிரம் ருபாய் ஒய்வூதியம் என்ற அவிப்பு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் வருமான வரிச் சலுகைகளும் நடுத்தர மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று திரு நிதிஷ்குமா் கூறியுள்ளா் ஒடிஸா முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக்கும் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றுள்ளார் நடுத்தர மக்கள் பயன்பெறுவதற்கான திட்டங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமியும் பட்ஜெட்டிற்கு வரவேற்பு தெிவித்துள்ளாா் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை மக்களின் நலனுக்கான திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகக் கூறினார் விவசாயிகளுக்கு வருவாய் ஆதரவு திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஒய்வூதியத் திட்டம் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவதற்கான திட்டங்கள் போன்றவை வரவேற்கத்தக்கவை என திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறையினரும் பட்ஜெட்டிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனா் படப்பிடிக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு தங்களுக்கு பெரிதும் உதவிடும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மேற்குவங்கம் செல்கிறார்

வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நிலக்கரி உள்ளிட்ட பொருட்களை தடையின்றி கொண்டு செல்வதற்கு இந்த வழித்தடம் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பீகார் மாநிலத்தில் நலிவுற்ற பொதுப் பிரிவினருக்கு பத்து சகதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் வரைவு மசோதாவுக்கு அம்மாநில அமைசசரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இந்த இடஒதுக்கீடு இம்மாத இறுதிக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திரு நிதிஷ்குமார் கூறினார் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா மீண்டும் திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளாா்

மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்துவதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அஇஅதிமுக அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டியுள்ளார்

திமுக வின் நடவடிக்கைகளை மக்கள் ஆதரவுடன் தாம் முறியடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டாள் அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பப பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்

தூத்துக்குடியிலிருந்து சுற்றியுள்ள தீவுகளுக்கு படகுப் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் மத்திய அரசின் சீர்மிகு நகரத் திட்டத்தின் கீழ் முத்துநகர் கடற்கரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

போட்டித் தேர்வுகளில் எதிர்மறை முறையை ர்தது செய்ய வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவிளை விசாரணை செய்த நீதிபதி திரு மகாதேவன் நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் இத்தகைய மதிப்பெண் வழங்குவது சட்ட ரீதியாக மோசமான நடைமுறை என்றும் அவர் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த உத்தரவை தேசிய தேர்வு அமைப்பின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றும் நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த செயற்கைக்கோள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள செயற்கைக் கோள்களின் பணிகளை தொடர்வதற்கு உதவிடும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது சுட்டவிரோத பண பரிவாத்தனை தொடர்பான வழக்கில் திரு ராபர்ட் வத்ரா முன்ஜாமீன் கோரி தில்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்

இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிபார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் திரு வத்ராவுக்கு நெருக்கமான திரு மனோஜ் அரோராவை கைது செய்வதற்கு வரும் ஆறாம் தேதி வரை நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்துள்ளது உத்திரபிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவின் ஒரு பகுதியாக மவுனி அமாவாசை தினமான வரும் திங்கட்கிழமை புனிதா நீராடல் நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி ப்ரயாக்ராஜ் மாவட்டத்திற்கு இன்று தொடங்கி மூன்று நாட்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புளித நீராடும் பகுதிக்குச் செல்லும் வழியில் போக்குவரத்தும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அனந்தநாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட அரு பகுதியில் நேற்று சாலையில் உறைபனியை அகற்றிக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர்

திருவண்ணாமலை மாவட்டம் தும்பை பகுதியில் லாரியும் வேனும் மோதிக் கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனா் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா அயா்லாந்து அணிகளுக்குஇடையேயான முதலாவது மகளிர் ஹாக்கிப் போட்டி ட்டிராவில் முடிவடைந்தது ஸ்டெயினின் முர்ஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இரண்டாவது போட்டி நாளை நடைபெறவுள்ளது இந்தியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை இறுதிக்கற்றுக்கான தகுதி டென்னிஸ் போட்டியில் இத்தாலி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது கொல்கத்தாவில் நேறறு நடைபெற்ற ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியா தோல்வியடைந்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது இந்தியா நியுசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிட்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது